தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டம் சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் குஜராத் மாநிலம் ஐூனாகட் என்ற இடத்தில் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் இந்த திட்டம் ஏழை மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மிக உயரிய மருத்துவச் சேவையை வழங்கும் என்றார் அரசு ஏற்கனவே மக்கள் மருந்தகங்களை தொடங்கியிருப்பதாகவும் இதனால் மருந்து விலைகள் குறைந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்

திட்டங்களின் பெண் பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார் நேற்று மாலை காந்தி நகரில் குஜராத் தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் உரையாற்றினார் டிஎன்ஏ ஆய்வுகள் மூலம் தடயவியல் நிபுணர்கள் நீதிமன்றங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முக அடையாளத்தை கட்டாயமாக்கும் புதிய நடவடிக்கையை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது தனிநபர்களை கைரேகை மற்றும் கருவிழிப் படலம் ஆகியவற்றின் மூவம் அடையாளம் கானும் வழக்கமான நடைமுறைக்கு கூடுதலாக இந்த நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான சுற்றறிக்கையை ஆதார் அமல்படுத்தும் முகனமகளுக்கு இந்த ஆணையம் அனுப்பியுள்ளது மொபைல் சிம் அட்டைகள் வழங்குதல் வங்கிகள் பொதுவிநியோக அமைப்புகள் அரசு அலுவலக வருகைப்பதிவு போன்றவற்றில் ஆதார் அடையாள அமைப்புகள் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன தற்போது அறிமுகப்படுத்தப்படும் முக அடையாள நடவடிக்கை கூடுதலாக பாதுகாப்பு அளிப்பதற்கென பயன்படுத்தப்படுவதாக ஆணையம் தெரிவித்துள்ளது விரல் ரேகைகள் வயது முதிர்வினாலும் கடுமையான உழைப்பு காரணமாகவும் தேப்ந்துபோய் ஆதார் சரிபார்ப்பு செய்ய இயலாமல் போய்விடும் நிலைமையை தவிர்க்க இந்த புதியநடவடிக்கை உதவும் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது தொடக்கமாக இந்த முக அடையாள நடைமுறை தொலைத் தொடர்பு நிறுவனங்கள் சிம் அட்டைகள் வழங்குவதில் பயன்படுத்தப்படும் என்றும் பின்னர் படிப்படியாக இதர சேவைகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படும் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் கூறியுள்ளார் மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத் நகரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

எஞ்சியுள்ள இயந்திரங்கள் வரும் நவம்பர் மாதத்திற்குள் கிடைத்துவிடும் என்றும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் நூறு சதவீத பயன்பாட்டிற்கு ஆணையம் தயாராகிவிடும் என்றார் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக மத்தியப் பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஷ்கர் மிஜோராம் சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று தலைமைத் தேர்தல் ஆணையாளர் திரு ஒ பி ராவத் கூறியிருக்கிறார் அவுரங்காபாதில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவதற்கு சுட்டகட்டமைப்புகள் தேவைப்படுவதாக கூறினார் இத்தகைய சுட்டம் இய்ற்றப்பட்டு அமலுக்கு வருவதற்கு குறைந்தது ஒராண்டு காலம் பிடிக்கும் என்றும் அவர் கூறினார் இதற்கென அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கான மசோதா தயாரானவுடன் இது குறித்த நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன என்பதை தேர்தல் ஆணையம் அறிந்து கொள்ளும் என்று திரு ராவத் கூறினார்

இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் முதலமைச்சர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு ஆரியமா சுந்தரம் தனது பதில் வாதத்தை எடுத்துரைத்தார் மேலும் அவர் தம்னுடைய வாதத்தை நிறைவு செய்ய கூடுதல் நேரம் வேண்டும் என்றும் வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளிவைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ள ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஆக்கப்பூர்வமானது என்று சர்வதேச தர நிர்ணய முகமை மூடிஸ் தெரிவித்துள்ளது இத்திட்டம் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு உயர் அளவு பிரிமீயம் கிடைக்க் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளது இந்த திட்டம் பத்து கோடிக்கும் அதிகமான ஏழை குடும்பங்களுக்கு உதவும் என்றும் இதன் மூலம் இந்த குடுப்பங்கள் ஆண்டு ஒன்றுக்கு ஐந்து லட்சும் ரூபாய் வரை மருத்துவக்காப்பீடு பெறுவார்கள் என்று தெரிவித்துள்ளது

சத்தீஷ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதி ஒருவர் நேற்று சரணடைந்துள்ளார்

இவர் போதைப்பொருள் தடுப்பு மண்டலத்தின் காவல்துறை ஐஜி திரு சி பி சிங்கிடம் சரணடைந்தார் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது

கர்நாடகா மாநிலத்தில் வெள்ளம் நிலச்சரிவு பாதித்த கொடகு மாவட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று செல்கிறார் நிவாரணம் மற்றும் புனரமைப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு செய்வார் என்று கர்நாடகா மாநில பிஜேபி தெரிவித்துள்ளது அவர் மிசுப்பூர் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை பார்வையிட்டு நிலைமையை மதிப்பீடு செய்கிறார் பின்னர் மடிக்கேரியில் உள்ள நிவாரண முகாமிற்கு சென்று அங்கு தங்கியுள்ளவர்களுடன் கலந்துரையாடுகிறார் பாதுகாப்பு அமைச்சர் மாவட்ட அதிகாரிகளுடன் நிவாரணப் பணிகள் குறித்து ஆய்வு செய்கிறார்

புதுதில்லியில் தேசிய ஊட்டச்சத்து மாதம் பற்றிய பயிலரங்கில் அவர் உரையாற்றினார்

தேசிய ஊட்டச்சத்து மாதம் நாடெங்கும் அடுத்த மாதம் கொண்டாடப்படும் என்று அமைச்சர் கூறினார் இந்த காலத்தில் ஊட்டச்சத்து குறைவு சார்ந்த பிரச்சினைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார் மேலும் வளர்இளம் பெண்கள் கருவுற்ற பெண்கள் பாலூாட்டும் தாய்மார்கள் பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என்று திருமதி மேனகா காந்தி தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாயின் அஸ்தி அருணாச்சலப்பிரதேசம் லோகித் மாவட்டம் பரூஷ்ராம் குண்ட் ல் இன்று கரைக்கப்படுகிறது அம்மாநில பிஜேபி தலைவர் திரு தாபீர் கவோ அஸ்தி கலசத்தை நேற்று இட்டா நகருக்கு கொண்டுச்சென்றார் அஸ்தி கலசம் மாநில பிஜேபி தலைமையகத்தில் கட்சித்தலைவர்கள் சுட்டமன்ற உறுப்பினர்கள் தொண்டர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பின்னர் அஸ்தி கலசம் டோர்ஜி காண்டூ மாநில மாநாட்டு மையத்திற்கு கொண்டுசெல்லப்பட்டு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது அருணாச்சவப்பிரதேச ஆளுநர் திரு பி டி மிஸ்ரா முதலமைச்சர் திரு பீமா காண்டு துணை முதலமைச்சர் திரு சவுளா மெயின் மாநில அமைச்சர்கள் பிஜேபி தலைவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் கூட்டத்தில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் நாட்டின் ஹிமாலய பகுதி தொடர்பான நிலைத்த மேம்பாடு குறித்த ஐந்து அறிக்கைகளை நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ளது இந்த அமைப்பின் துணைத் தலைவர் டாக்டர் ராஜீவ் குமார் முதன்மை செயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் உறுப்பினர் டாக்டர் வி கே சரஸ்வத் ஆகியோர் புதுதில்லியில் இந்த அறிக்கைகளை வெளியிட்டனர் தண்ணீர் பாதுகாப்புக்கான ஹிமாலய நீரூற்றுக்கள் புதப்பிப்பு மற்றும் கணக்கெடுப்பு நிலைத்த கற்றுலா மாற்று பயிர்கள் முறையில் புதிய அனுகுமுறைகள் ஹிமாவய பகுதியில் திறனையும் தொழில்முனைவு திறனையும் வலுப்படுத்துதல் ஆகியவை பற்றியும் இந்த துறைகளில் உள்ள சாவல்கள் பற்றியும் அறிக்கைகள் வெளியிடப்பட்டன ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆறாவது நாளாள இன்று இந்தியா பதக்கங்கள் வெல்வது துப்பாக்கிச்சுடும் வீரர்கள் படகு துடுப்பு வீரர்கள் மகளிர் கபடிக்குழுவினர் ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் இணை ஆகியோரின் செயல்பாடுகளை சார்ந்துள்ளது மகளிர் பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் போட்டியில் ஹீனா சித்து மனு பாக்கர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர்

நேற்று ஆடவர் டபுள் டிராப் போட்டியில் ஷர்துல் வீகான் வெள்ளிப் பதக்கம் வென்றார் வில்வித்தை போட்டிகளில் இந்திய வீரர்கள் காலிறுதி இடத்திற்காக போட்டியிடுகின்றனர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போப்பண்ணா தவிச் சரண் இணை இறுதிப் போட்டியில் விளையாடுகிறது ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் பிரஜ்னேஷ் குன்னிஸ்வரன் பங்கேற்கிறார் நேற்று மகளிர் ஒற்றையர் பிரிவில் அங்கீதா ரெய்னா வெண்கலப்பதக்கம் வென்றார் மகளிர் கபடி இறுதிப்போட்டியில் இந்திய அணி ஈரானை எதிர்கொள்கிறது